சர்வதேச திரைப்பட விழா இன்று பனாஜியில் தொடங்கியது நடிகர் ரஜினிகாந்துக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது

தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சமீர் வர்மா மற்றும் புரீனந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் தொழில் முதலீடு செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் தபாய் தொழில் தலைவர்கள் கூட்டமைப்பினருடன் ஆலோசனை மேற்கொன்டு அவர் பேசினார் தொழில் தொடங்குவதற்கான அனுமதிகள் ஒற்றைச் சாளர உயர்மட்டக்குழுவின் மூலம் விரைந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் உயர்மின் கோபுரம் அமைக்கப்படவுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப் பாளையத்தில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

இதற்கிடையே உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாநில தேர்தல் ஆனையர் திரு பழனிச்சாமி தலைமையில் இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது திருவள்ளுர் காஞ்சிபுரம் வேலுார் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்றனர்

இன்று தர்மபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநில அரசின் திட்டங்களை அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தென்காசி மாவட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கவுள்ளதாக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் கூறியுள்ளார் இன்று தென்காசியில் இந்த விழா தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார்

இன்று பழனியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இனி சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய திரைப்படங்கள் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக தெரிவித்தார் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான திரைப்படங்கள் தயாரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த தொடக்க விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு திரைப்பட விழாவின் பொன்விழா ஆண்டுக்கான சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த விருதினை பெற்றுக் கொண்ட நடிகர் ரஜினினாந்த் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார்

சிறப்பு அஞ்சல் தலையும் இன்று வெளியிடப்பட்டது

இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்த்தி வசூலிக்கப்பட்ட சொத்து வரி மற்றும் குடிநீர் கட்டணத்தை உடனடியாக மாநில அரசு திரும்ப வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் உள்ளாட்சித் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று கும்பனோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் பதவிகளுக்கு மறைமுகத் தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்றார் மாநிலத்தில் உரத் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் இதனை களைவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கோரிக்கை விடுத்தார் தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார்

குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதன்காரணமாக சமீர் வர்மா வெற்றிபெற்றதாக அறிவிக்கப்பட்டார் வளரும் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது